பெற்றுக்கொண்டார்

இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

ஆதாயம் தேடும் முயற்சி என இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது

நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ரஃபேல் போர் விமானத்தை பிரான்சின் டசால்ட் ஏவியேசன் நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்திய விமானப்படையின் வரலாற்றுச்சிறப்புமிக்க தினம் இது என்று குறிப்பிட்டார் பிரான்ஸ் நாட்டின் போர்டோவில் உள்ள மெரிக்நாக் விமான தளத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் முதலாவது ரஃபேல் விமானத்தை அந்நிறுவனம் ஒப்படைத்தது

மேலும் நான்கு ரஃபேல் போர் விமானங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் இறதிக்குள் இந்திய விமானப் படையிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ரஃபேல் விமானத்தை பார்வையிட்ட திரு ராஜ்நாத் சிங் அந்த விமானத்தில் பறந்துகென்று ஆய்வு நடத்தினார் இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி புளோரன்ஸ் பார்லி விமானப்படையின் துணை தளபதி ஏர்மார்ஷல் ஹர்ஜித் சிங் அரோரா டஸாவ்ட் விமானநிறுவன தலைவர் திரு எர்ரிக் டிராப்பியர் ஆகியோர் கலந்துகொண்டனர் முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து பாதுகாப்புத்துறையில் இவ்விருநாடுகளும் ஒத்துழைப்பது குறித்து ஆவோசனை நடத்தினார் இத்தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு அதிபருடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்நாளைபொட்டி நடைபெற்ற விமானப்படை விமானங்களின் கண்கவர் அணிவகுப்பு மக்களை வெகுவாக கவர்ந்தது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய விமாப்படை தலைமை தளபதி ராகேஷ் குமார் சிங் பதெளரியா இந்தியாவின் எல்லைகளைக் காப்பதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்திய விமானப்படை குறித்து நாடு பெருமிதம் கொள்கிறது என்று பிரதம் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநில மக்களிடம் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில காவல் துறை தலைவர் திரு தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு மற்றம் பாதுகாப்பு தொடர்பாக மாநில காவல் துறை மற்றம் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு இம்மாதிரியான ஒருங்கிணைப்பு நடவடிக்கை தேவைப்படுகின்றன என்று கூறினார் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுவா பயணிகள் வெளியேறுமாறு விடுக்கப்பட்டிருந்த அறிவிப்பு நாளை மறுநாள் முதல் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஜம்மு கஷ்மீர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புநீநகரில் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த ஆறு வாரங்களில் அனைத்து பாதுகாப்பு கட்டுப்பாடுகளும் பல்வேறு பகுதிகளில் விலக்கிக்கொள்ளப்பட்டதாக அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் அவந்திபுராவில் அடையாளம் தெரியாத ஒரு தீவிரவாதியை பாதுகாப்புப்படையினர் குட்டுக்கொன்றனர் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியுள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

முத்தலாக் முறையை ஒழித்தது

இம்மாதிரியான மாற்றங்களை கொண்டுவராமல் பல ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் மாநிலத்தில் அரசியல் செய்து வந்ததாக அவர் குற்றம் சாட்டினார் ஜம்மு கஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற வைஷ்ணவதேவி திருக்கோவிலில் வட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் திசனம் செய்ததாக இக்கோவிலின் தலைமைச்செயல் அலுவலர் திரு சிம்ரன்தீப்சிங் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீள அதிபர் ஜி ஜின்பிய் ஆகிய இருவரும் மாமல்லபுரத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா சீனா இடையோன இரண்டுநாள் உச்சிமாநாட்டை ஒட்டி சென்னை விமானநிலையத்திலிருந்து மாமல்வரம் வரை பாதகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன சாலைகளின் இருமருங்கிலும் அழகுப்படுத்தும் பணிகளும் விரைவாகவும் வேகவேகமாகவும் நடைபெற்று வருகின்றன

அவற்றை சுற்றிலும் மெத்தை விரித்தாற்போல பசும்புல் பரப்புகள் வேயப்பட்டுள்ளன இம்முன்று இடங்களையும் இரு தலைவர்களும் பார்வையிட்ட பிள்டு சீள அதிபருக்கு பிரதமர் கடற்கரை கோவில் அருகே இரவு உணவு விருந்து அளிக்கிறார் கலாஷேத்ரா குழுவின் கலாச்சார நிகழ்ச்சியையும் இருவரும் பார்வையிடவுள்ளார்கள் மறுநாள் காலையில் இருவரும் மாமல்வராம் தாஜ் பிஷர்மேன் கோவ் ஹோட்டலில் தனித்தனி மற்றும் குழு அளவிலான இருதரப்பு பேச்சுக்களை மேற்கொள்ளவுள்ளார்கள்

மாமல்லபுரத்திலிருந்து ஜெய்சிங் நவராத்திரி பண்டிகையின் பத்தாம் நாளான இன்று நாட்டின் தென்பகுதியில் விஜயதசமி விழாவாகவும் வடமாநிலங்களில் தசரா விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது

இதனை ஒட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இப்பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெண்கள் சுதந்திரம் பற்றி ஐ நா வில் பாகிஸ்தாள் பேசுவது ஜம்மு கஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதாகும் என்று இந்தியா குறை கூறியுள்ளது ஐ நா வுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பௌலோமி திரிபாதி ஐ நா மகளிர் குழுக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் இந்த கருத்தை வெளியிட்டார் சொந்த நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்காத ஒரு நாடு ஐ நா சபையில் ஜம்மு கஷ்மீர் பெண்கள் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது என்று அவர் கூறினார் இதேமன்றத்தில் பாகிஸ்தான் பிரதிநிதி மலிகா லோதி கூறிய குற்றச்சாட்டுக்களுக்கு அவர் பதிலளித்தார் ஐ நா பொதுச்சபையின் முதல் பென் தலைமைச் செயலராக இருந்த விஜயலஷ்மி பண்டிட் முதல் இன்று இஸ்ரோவின் தலைமைப் பொறுப்பில் இருக்கும் பெண் விஞ்ஞாளிகள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது

சுவீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இன்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு நாளை அறிவிக்கப்படும்

உலக ஜூனியர் பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அதிதி பட் த்ரிஷா ஹெக்டோ தஸ்னிம் மிர் உன்னதி ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்